தொகுதிகளுக்கு நாளை நடைபெறும் முதல் கட்ட வாக்குப்பதிவிற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளன

ஆட்சேபங்களை உச்சநீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்துள்ளது

சிங்கப்பூர் ஓபன் சர்வதேச பேட்மிட்டன் மகளிர் பிரிவில் இந்தியாவின் பி

சிந்துவும் சாய்னா நேவாலும் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர்

வாக்குப்பதிவையொட்டி இப்பகுதிகள் முழுவதிலும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

வேட்புமனுக்களை திரும்ப பெற நாளை மறுநாள் கடைசிநாளாகும்

ராகுல்காந்தி இன்று வேட்புமனுவை அமேதியில் தாக்கல் செய்தார்

பெரம்பலூர் மக்களைவை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் இன்று பிரச்சாரம் மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் திரு எடப்பாடி

க ஸ்டாலின் திமுக ஆட்சிக்கு வந்தால் துாத்துகுடி ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூட சிறப்பு சட்டம் கொண்டுவரப்படும் என்றார் தூத்துகுடியில் மீன்பிடி துறைமுகம் மேம்படுத்தப்படும் அணுமின்திட்டங்கள் மக்கள் அனுமதியுடன் செயல்படுத்தப்பட்டு அங்கு உற்பத்தியாகும் மின்சாரம் தமிழகத்திற்கே வழங்கும் வகையில் செய்யப்படும் என்று தெரிவித்தார் ராமநாதபுரம் முதல் துாத்துகுடி வரை புதிய ரயில்வழி தடம் அமைக்கப்படும் குலசேகரப்பட்டிணத்தில் புதிய ராக்கெட் ஏவுதளம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் உப்பு தொழிலாளர்கள் நலத்தை பாதுகாக்க ஆணையம் ஏற்படுத்தப்படும் என்றும் உறுதியளித்தார்

வேலுாரில் பெருமளவு ரொக்கப்பணம் கைப்பற்றப்பட்டது தொடர்பாக காட்பாடி காவல்நிலையத்தில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறினார்

பேல் போர்விமான பேரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை மறுஆய்வு செய்ய தாக்கல் செய்யப்பட்ட ஆவணங்கள் உரிமைமீறல் என்று கூறி மத்திய அரசு எழுப்பிய ஆட்சேபங்களை உச்சநீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்துள்ளது இவ்வழக்கு தொடர்பாக தலைமை நீதிபதி ரஞ்சன்கோகோய் எஸ்

கவுல் கே

மறுஆய்வு மனுக்களை விசாரிக்க ஒரு தேதி நிர்ணயிக்கப்படும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர்

பேல் போர் விமான பேரத்தில் முறைகேடுகள் புரிந்து தேசிய பாதுகாப்பில் மத்திய அரசு ஊறு விளைவித்திருப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச்செயலர் சீதாராம் யெச்சூரி குறை கூறியுள்ளார் புதுதில்லியில் இதை தெரிவித்த அவர் இந்த பேரத்தில் மத்திய அரசு தமக்கு வேண்டியவர்களுக்கு சலுகை வழங்கியுள்ளதாக குற்றம் சாட்டினார் இதன் மூலம் நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணையை மறுத்து தலைமை கணக்கு தணிக்கையாளரிடம் விலையை மறைத்து நாட்டை தவறாக வழிநடத்தி பின்னர் உச்சநீதிமன்ற விசாரணைக்கு தடை விதித்ததாக குற்றம் சாட்டியுள்ளார்

இத்தினத்தையொட்டி ஆயுஷ் அமைச்சகத்தின் சார்பில் இன்று முதல் ஒருவார காலத்திற்கு ஹோமியோபதி விழிப்புணர்வு வாரம் கொண்டாடப்படுகிறது

இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் அங்கீகாரம் இல்லாமல் செயல்படும் பள்ளிகள் பற்றிய விபரங்களை சேகரித்து அதுபற்றிய விவரத்தை அப்பள்ளிகளின் முகப்பில் எழுதி பொதுமக்கள் பார்வைக்கு ஒட்ட வேண்டும் என்றும் இயக்குனரகம் அறிவுறுத்தியுள்ளது

சிந்துவும் சாய்னா நேவாலும் அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர்